நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் தண்டியில் இன்று தேசிய உப்பு சத்தியாகிரக நினைவகத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை துவங்குகிறது

புதுவையில் நவீனமயமாக்கப்பட்ட ரோமண்ட் ரோலன்ட் நூலகத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார் மகாத்மா காந்தி நினைவு நாளான இன்று குஜராத் மாநிலம் தண்டியில் தேசிய உப்பு சத்தியாகிரக நினைவகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தண்டியில் இன்று மாலை பொதுகூட்டம் ஒன்றிலும் உரையாற்றுகிறார்

நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டினார் மத்திய அரசின் உடான் திட்டத்தினால் பிராந்திய அளவிலான விமான சேவை இணைப்புகள் மேம்பட்டு விமானப் பயணம் எளிதாகி இருப்பதாகவும் பணமதிப்பு நீக்கத்தினால் வீடுகளின் விலை இளைஞர்கள் வீடுவாங்க ஏற்ற அளவில் குறைந்து இருப்பதாகவும் அவர் கூறினார்

புதுடெல்லியில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று மகாத்மா காந்திக்கு மலரஞ்சலி செலுத்தினர்

இதையடுத்து மகாத்மா காந்தியடிகளின் நினைவு ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அண்ணல் மகாத்மா காந்திக்கு முதலமைச்சர் சட்டமன்ற தலைவர் மற்றும் அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினர்

தமிழ்நாட்டில் காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சென்னை கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி திரு

பின்னர் தீண்டாமை ஒழிப்பு உறுதி மொழியை முதலமைச்சர் வாசிக்க மற்றவர்கள் உறுதிமொழி ஏற்றனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது முதல் நாளன்று இரு அவைகளின் உறுப்பினர்களுக்கிடையே குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உரையாற்றுகிறார் நாளை மறுநாள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டத் தொடரின்போது முத்தலாக் தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் இந்த கூட்டத் தொடரை சுமூகமாக நடத்த இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார் இதேப்போல் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணை தலைவருமான திரு

வெங்கையா நாயுடு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாளை காலை அழைப்பு விடுத்துள்ளார் ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் ஷெட்யூல்ட் பழங்குடியினர் சட்டத்தை கொண்டுவரப்பட்ட திருத்தங்களுக்கு இடைக்கால தடைவிதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது

யு லலித் தலைமையிலான அமர்வு இன்று உத்தரவிட்டது சட்டத் திருத்தங்களை ஆட்சேபித்த மனுதாரர்கள் தரப்பில் முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு விகாஸ் சிங் திருத்தங்களை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரியபோதிலும் நீதிபதிகள் அதை ஏற்கவில்லை

உரிய விதிமுறைகளை மத்திய அரசு உருவாக்கும் வரை ஆன்லைன் மூலமான மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விற்பனையாளர்கள் மேல் முறையீட்டிற்கு சென்ற போது அதே நீதிமன்றத்தின் மற்றொரு பெஞ்ச் தடையைத் தற்காலிகமாக நிறுத்திவைத்து உத்தாவிட்டு இருந்த்து

அதுவரை ஆள்லைன் மருந்து விற்பனைக்கான அனுமதி தொடரும் என்றும் உத்தரவிடப்பட்டது புதுவையில் நவீன மயமாக்கப்பட்ட ரோமன்ரோலண்ட் நாலகத்தை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திறந்து வைத்தார் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர்

பொது மக்கள் போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை தலைவர் திருமதி சுந்தரி நந்தா வலியுறுத்தினார் ஜிப்மர் வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கு இந்திய சாலை போக்குவரத்து அமைப்பு சார்பில் போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய டிஜிபி திருமதி சுந்தரி நந்தா வாகனங்கள் ஓட்டுவோர் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதில் நாம் பின்தங்கி இருப்பதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இதையொட்டி ஜிப்மர் இயக்குநர் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவைச் சிகிச்சை மருத்தவர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்

புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மின்னணு ஊடகம் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை மற்றும் மத்திய அரசின் திரைப்படப்பிரிவு மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து இந்த குறும்பட திருவிழாவை நடத்துகின்றன

கோபாலகிருஷ்ண காந்தி தொடக்கி வைத்து மகாத்மா மகாகவி மற்றும் அரவிந்தர் பற்றிய சிறப்பு தபால் தலைகளையும் வெளியிடவிருக்கிறார்

அன்பழகன் கோரியுள்ளார் புதுவையில் மக்களவை தேர்தலை சுந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த இத்தகைய நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்

மாணவர்களின் நலன் மற்றும் பெற்றோர்களின் மனநிலையை கருதியும் முதலமைச்சர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நீதிமன்றத்தின் வேண்டுகோளை ஏற்றும் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

தமிழ்நாடு துணைமுதலமைச்சர் திரு

தோல் பொருள் ஏற்றுமதி குழுமத்தின் தலைவர் திரு அக்கீல் அகமது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார்

இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஜி அசோக் குமார் இன்று பொறுப்பேற்றுள்ளார்

நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் தண்டியில் இன்று தேசிய உப்பு சத்தியாகிரக நினைவகத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை துவங்குகிறது

புதுவையில் நவீனமயமாக்கப்பட்ட ரோமண்ட் ரோலண்ட் நூலகத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார்